இன்றுசோதனைமேற்கொண்டனர்

எடுக்கப்பட்டுள்ளதாகமத்தியசுகாதாரத்துறைஅமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்த்தன் தெரிவித்துள்ளார்

என்றுமாநிலஅரசுஎச்சரித்துள்ளது ஜம்மு கஷ்மீரில் இரண்டுதீவிரவாதிகள் சுட்டுக்கொல்லப்பட்டனர்

இதுகுறித்தமும்பையில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசிய புலனாய்வு அமைப்பின் மூத்ததகவல் அதிகாரி ராணாகபூரின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் சோதனைநடைபெற்றதாககூறினார்

வீட்டுவசதிநிதிநிறுவனத்திற்குவிதிமுறைகளைமீறிசலுகைகள் தவான் அளிப்பதற்கு இருவரும் கூட்டாகசேர்ந்துசெயல்பட்டதாகவும் சிபிஐஅதிகாரிதெரிவித்தார்

புதுகில்லியில் இன்றுசெய்தியாளர்களிடம் இதைதெரிவித்தஅவர் கேரளா தில்லி ஜம்மு உத்திரபிரதேசம் ஆகியமாநிலங்களில் தலாஒருவருக்குகொரோனாதொற்று இருப்பது இன்றுஉறுதிசெய்யப்பட்டதாககூறினார்

கொரோனாவைரஸ் பரவலைகட்டுப்படுத்துவதற்குமத்தியஅரகஅனைத்துநடவடிக்கைகளையும் பரவலானமுறையில் மேற்கொண்டுவருவதாகமத்தியசுகாதாரத்துறைஅமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்றுகொரோனாபரவல் தொடர்பானஆய்வுக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தில்லிதுணைநிலைஆளுநர் திருஅளில் பைஜால் முதலமைச்சர் திருஅர்விந்த் கெஜ்ரிவால் ஆகியோர் கலந்துகொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் கொரோனாதொற்றுஏற்பட்டவர்கள் மட்டுமேமுக கவசங்களைஅணிந்துகொள்ளலாம் என்றுகூறினார் முக கவசத்தைபதுக்கிவைப்பவர்கள் அல்லதுஅதிகவிலைக்குவிற்பவர்கள் மீகுகடும் நடவடிக்கைஎடுக்கப்படும் என்றுஅவர் தெரிவித்தார்

சென்னையில் இன்றுமுதலமைச்ச் திருளடப்பாடிபழனிசாமிதலைமையில் கொரோனாதொற்றைதடுப்பதுகுறித்துவிரிவானஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியஅமைச்சர்டாக்டர் விஜயபாஸ்கர் கொரோனாவைரஸ் பற்றி சமூக ஊடகங்களில் யாரும் வதந்திகளைபரப்பவேண்டாம் என்றும் மீறினால் நடவடிக்கைஎடுக்கப்படும் என்றார் உள்ளதா என்பதைகண்டறிவதற்கானமற்றொருஆய்வகம் கொரோனாவைரஸ் தேனியில் இன்றுசெயல்படதொடங்கியிருப்பதாகஅவர் தெரிவித்தார்

தமிழகத்தில் முகக்கவசங்களைஅனைவரும் அணியத் தேவையில்லைஎன்றும் உறப்பு மாற்றுஅறுவைசிகிச்சைசெய்தோர் இந்நோய்க்குசிகிச்சைவழங்குவோர் விமானநிலையம் போன்ற இடங்களில் பயனிகளைபரிசோதனைசெய்வோர் போன்றோருக்குமட்டுமே இது அத்தியாவசியம் என்றும் திருவிஜயபாஸ்கள் கூறினார் இதனிடையே இன்றமாலைசெய்தியாளர்களிடம் பேசியஅமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தமிழகத்தில் இதுவரைஒருவருக்குமட்டுமேகொரோனாஉறுதிசெய்யப்பட்டுள்ளதாகதெரிவித்தார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டவர்களுக்குகொரோனாஅறிகுறி இல்லைஎன்றும் அவர் தெரிவித்தார் ஓமனில் இருந்துவந்தவருக்குசிகிச்கைஅளிக்கப்பட்டுவருவதாகவும் இன்னும் ஓரிருநாளில் வீடுதிரும்புவார் என்றும் திருவிஜயபாஸ்கர் கூறினார் கேரளமாநிலம் கொச்சியில் மூன்றுவயதுகுழந்தைக்குகொரோனாதொற்று இருப்பதஉறுதிசெய்யப்பட்டுள்ளது

குழந்தையின் பெற்றோருக்குபாதிப்பு ஏதுமில்லை கொச்சிமருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அந்தகுழந்தைக்குசிகிச்சைஅளிக்கப்பட்டுவருகிறது இதனையடுத்தகேரளாவில் கொரோனாதொற்றுஏற்பட்டவரின் எண்ணிக்கைஆறாகஉயர்ந்துள்ளது

உலகிலேயேகொரோனாவால் அதிகஅளவு உயிரிழப்பு ஏற்பட்ட இரண்டாவதுநாடாக இத்தாலிபதிவாகியுள்ளது

கலிபோர்னியாமற்றும் நியூயார்க்கில் சுகாதாரஅவசரநிலைஅறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் கலிபோர்னியாநகரில் இன்றுதொடங்கவிருந்தசர்வதேசடென்னிஸ் போட்டிகள் கொரோனாவைரஸ் பரவல் காரணமாகரத்துசெய்யப்பட்டுள்ளன

ஜம்மு கஷ்மீரில் இரண்டுதீவிரவாதிகள் இன்றுசுட்டுக்கொல்லப்பட்டனர் சோபியான் மாவட்டத்தில் உள்ளஜேயின்போராபகுதியில் அமைந்துள்ளரேபான் என்றகிராமத்தில் பதுங்கி இருந்ததீவிரவாதிகளைபாதுகாப்பு படையினர் சுற்றிவளைத்தபோதுஅவர்கள் தாக்கமுற்பட்டனர்

இவர்கள் இருவரும் குல்காம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரியவந்துள்ளது

இதற்கௌஅமைக்கப்பட்டுள்ளஅரசின் கைவிளைப் பொருட்கள் விற்பனையகங்கள் மகளிருக்குவேலைவாய்ப்பு

மாநிலங்களவைதேர்தலுக்கானவேட்பாளர் பட்டியலைஅஇஅதிமுக இன்றுவெளியிட்டது

தமிழ் மாநிலகாங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ஜி கேவாசனுக்குஒரு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது

திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் பொருளாளர் திருதுரைமுருகன் கூட்டணிகட்சிபானகாங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் திருகேஆர் ராமசாமிஆகியோர் உடன் இருந்தனர் பங்களாதேஷின் ஷேக் தலைவர் முற்பூர் ரகுமானின் பிறந்தநாள் நூற்றாண்டுவிழாகொண்டாட்டங்கள் கொரோனாவைரஸ் காரணமாகஒத்திவைக்கப்பட்டுள்ளது

நிலைமைசீரடைந்தபிறகுமற்றொருநாளில் இதற்கானஅறிவிப்பு வெளியாகும் என்றும் வெளிநாடுகளில் உள்ளமுக்கியத் தலைவர்கள் இதில் கலந்துகொள்வார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் ஆப்கானிஸ்தான் அதிபராக அஷ்ரஃப் கனிதொடர்ந்து இரண்டாவதுமுறையாகபதவியேற்றார்

கடந்தசெப்டம்பர் நடந்ததேர்தலில் மாதம் அஷ்ரஃப் கனிஅதிபராகதேர்ந்தெடுக்கப்பட்டதாகஅறிவிக்கப்பட்டார் ஆனால் தேர்தலில் இவருக்குஅடுத்த இடத்தில் வந்ததாகஅறிவிக்கப்பட்டஅப்துல்லாஅப்துல்லாதேர்தல் முடிவுகளைஏற்கமறுத்துள்ளார் இதனையடுத்து அவரும் இன்று அதி பராகபதவியேற்கும் நிகழ்ச்சிக்குஏற்பாடுசெய்யப்பட்டிருந்தது தாலிபன்களுடன் அமைதிபேச்சுக்கள் நடைபெற்றுவரும் நிலையில் அப்கானிஸ்தான் தலைமையில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதுபின்னடைவைஏற்படுத்தும் என்று அஞ்சப்படுகிறது

ஜோர்டான் தலைநகர் அம்மாளில் இன்றுநடைபெற்றஆகியஒலிம்பிக் தகுதிச் கற்றுனலிறதிப் போட்டியில் அவர் பிலிப்பைன்சின் கார்லோபாலத்தைதோற்கடித்துஅரையிறுதிக்குமுன்னேறினார்